பாஸ்பேட் மற்றும் உரத்திற்கானமானியத்தை யர்த்துவதற்குமத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது

ஆக உயர்த்துவதற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

சுபாங்கர்தேஆகியோர் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர்

மத்தியஅரசின் நிர்வாகசெயல்பாட்டைமேம்படுத்துவதற்காககொண்டுவரப்பட்டுள்ளபிரகதி ஆய்வு கூட்டத்தில் அதிகாரிகளிடையேஉரையாற்றியபிரதமர் அனைத்துதடைகளையும் மீறி அரசுஉயர் இலக்குகளைஎட்டுவதற்கானபணியைஅதிகாரிகள் திறம்படசெய்யவேண்டும் என்றகேட்டுக்கொண்டார் பிரதமரின் வீட்டுவசதிதிட்டத்தின்கீழ் அளிக்கப்பட்டுள்ளகோரிக்கைகளின் நிலைகுறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார் ஆயுஷ்மாள் பாரத் திட்டத்தின்கீழ்

இந்ததிட்டத்தைமேம்படுத்துவதற்குஅனைத்துமாநிலஅரசுகளிடமும் கலந்தாலோசிக்கவேண்டும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகேட்டுக்கொண்டார் நீர்மேலாண்மையைமேம்படுத்தஅனைத்தமாநிலங்களும் அறிவுறுத்தப்படவேண்டும் எனகூறியபிரதமர் நடப்பு மழைக்காலத்தில் கிடைக்கும் தண்ணீரைசேமிப்பதற்கு முழு அளவில் முயந்சிகள் எடுக்கப்படவேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் ரயில்வேமற்றும் சாலைகட்டமைப்பு திட்டங்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார்

மாநிலங்களவையில் கேள்விநேரத்தின்போது இதனைதெரிவித்தஅமைச்சர் நாட்டின் பல்வேறுபகுதிகளில் இந்தமையங்கள் செயல்பட்டுவருவதாகதெரிவித்தார்

பாதிக்கப்பட்டவர் தலைமைநீதிபதிக்குஎழுதியகடிதத்தைநீதிமன்றத்தின் தலைமைச்செயலர் ஏன் அவரிடம் அளிக்கவில்லைஎன்றும் உச்சநீதிமன்றபெஞ்ச் வினாஎழுப்பியுள்ளது உடனடியாகதலைமைநீதிபதியிடம் இந்தகடிதம் உச்சநீதிமன்றம் இதுகுறித்துஎந்தநடவடிக்கையும் எடுக்காததுபோன்றஒருதோற்றத்தைஊடகங்கள் ஏற்படுத்தியுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் உள்ளாவ் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டநபர் எழுதியுள்ளகடிதத்தில் தமக்கும் தமதுகுடும்பத்தினருக்கும் இருப்பதாகவும் இந்ததுன்புறுத்தலைஏற்படுத்தியவர்கள் அச்சுறுத்தல் செய்யஉத்தரவிடவேண்டும் என்றும் தலைமைநீதிபதியிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்தகடிதத்தின் நகல் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கும் அனுப்பநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளது ஊட்டச்சத்து அடிப்படையிலானஉரத்திற்கானமானியத்தைமத்திய அரசுஉயர்த்தியுள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

விவசாயிகளுக்குஉரங்கள் கிடைக்கவேண்டும் என்றநோக்கில் குறைந்தவிலையில் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

சிட் சுமிப்பு திட்டங்களைஒழுங்குப்படுத்தவகைசெய்யும் சட்டத் பண்ட் திருத்தமசோதாவுக்கும் அமைச்சரவைஒப்புதல் வழங்கியதாக அவர் தெரிவித்தார் மாஸ்கோவில் இஸ்ரோவிள் தொழில்நுட்பதொடர்பு பிரிவைஏற்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாகதிருபிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார் உன்னாவ் பாலியல் சம்பவத்தில் வன்முறைச் பாதிக்கப்பட்டவரைவிபத்துஏற்படுத்திகொலைசெய்யமுயற்சிக்கப்பட்டதாகதற்காலிகமாகபதவிநீக்கம் செய்யப்பட்டுள்ளபிஜேபிசுட்டமன்றஉறுப்பினர் திருகுல்தீப்சிங் செங்கால் மற்றும் பத்தபேர் மீதசிபிஜவழக்குபதிவு செய்துள்ளது

உத்தரப்பிரதேசஅரசு இந்தவிபத்துவழக்கைநேற்றுசிபிஐ யிடம் ஒப்படைத்தது மாநிலங்களுக்கு இடையிலானநதிநீர் பிரச்சினைகளுக்குதீர்வு காண்பதற்கெனஒரேதீர்ப்பாயத்தைஏற்படுத்தவகைசெய்யும் சுட்டத் திருத்தமசோதாமக்களவையில் நிறைவேறியது

டிஜிட்டல் இந்தியாதொழில்நட்பத்திற்குவலுசேர்க்கும் வகையில் அஞ்சல்துறைகட்டமைப்பைவலுப்படுத்துவதற்கானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவேண்டும் என்றுஅத்துறைக்கானஅமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார் ஐம்முகஸ்மீர் தலைநகர் பூரீநகரில் நடைபெற்ற அஞ்சல்துறைவட்டதலைவர்கள் காணொலிவாயிலாகஉரையாற்றியஅமைச்சர் அஞ்சல்துறையைநவீனதொழில் நட்பத்திற்குமாற்றுவதற்கானமுயற்சிகளை அஞ்சல்துறைதலைவர்கள் மேற்கொள்ளவேண்டும் என்றார்

கிராமப்புறங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் அஞ்சல்துறைசேவைமேம்படுத்தப்படவேண்டும் என்றுஅவர் வலியுறுத்தினார்

கரூர் அரசுமருத்துவக் கல்லூரியைமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி இன்றுதிறந்துவைத்தார்

இந்தகல்லூரியில் முதலாம் ஆண்டுமருத்துவப் பட்டப்படிப்பு வகுப்பையும் முதலமைச்சர் தொடங்கிவைத்தார்

மருத்துவமனைவளாகத்தில் நடைபெற்ற இதற்கானநிகழ்ச்சியில் பங்கேற்றபோக்குவரத்துதுறைஅமைச்சர் கரூர் திருவிஜயபாஸ்கர் நாளைமுதல் முதலாம் ஆண்டுவகுப்புகள் தொடங்கப்படுவதாகசெய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

சிர்சிசுட்டப்பேரவைத் தொகுதியிலிருந்து ஆறு முறைசட்டப்பேரவைஉறுப்பினராகதிருகாக்ரிதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பேரவைத்துணைத்தலைவர் திருகிருஷ்ணாரெட்டி இன்றுபேரவையில் அவரதுபெயரைமுன்மொழிந்தார்

தாய்லாந்துடுபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னாநேவால் புநீகாந்த் கஷ்பப் பிரனாய் சுபாங்கர்தேஆகியோர் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர்